கட்டமைப்புகளை உருவாக்க வேன்டும் என்று உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கேட்டுக் கொண்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் கர்நாடகா சுட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கோரும் விவாதத்தின் மீது முதலமைச்சர் திரு குமாரசாமி பேசிவருகிறார் தாம் முதலமைச்சராக பொறுப்பேற்க காரணமாக இருந்த காங்கிரஸ் கட்சியினருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறிய அவர் நெருக்கடியான இந்த சூழலில் மாநிலத்தில் உள்ள ஆறு கோடி மக்களிடம் தாம் மன்னிப்புக் கோருவதாகவும் கூறினார் அரசியல் ரீதியான தவறுகளை சரிசெய்வதற்கான நேரம் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பரபரப்பான சூழ்நிலையை அடுத்து பெங்களுரின் பல பகுதிகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது

மதுபான கடைகளை மூட காவல்துறை உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தான் தொடர்புடைய அனைத்து விவகாரங்களிலும் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்வுகாண இந்தியா விரும்புவதாகவும் இதில் உறுதியாக இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பாக இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் ஜம்மு கஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்து வைக்குமாறு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுக்கவில்லை என்று கூறினார் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருதரப்பு ஆலோசனைகள் மூவமாகவே அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வுகாண விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அதற்குப் பின்னா் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவா் தெரிவித்தாா் சிம்லா உடன்பாடு மற்றும் லாகூர் பிரகடனங்களில் வலியுறுத்திய படியே அனைத்து விவகாரங்களுக்கும் இரு தரப்பு பேச்சுவார்த்தைகள் மட்டுமே தீர்வாகும் என்றும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆனந்த் ச்மா கஷ்மீர் விவகாரத்தில் இந்திய தரப்பிலிருந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாக கூறப்படும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார் இது குறித்து பிரதம் திரு நரேந்திரமோடி நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் வெளியுறவுத்துறை கூறுவதை ஏற்றுக் கொள்வதற்கில்லை என்றும் பிரதமர் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டுமென்றும் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு டி ராஜா வலியுறுத்தினார் தமிழக மக்கள் அனைவரும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்னரே தங்களது கட்டிடங்களில் மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை அமைக்குமாறு உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமனி கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மழழநீர் சேமிப்பை ஒரு குழுவோ ஒரு அமைப்போ ஒரு அரசோ செய்து முடிப்பதை விட மக்கள் அனைவரும் தங்களது இருப்பிடத்தில் மனழநீரை சேமிப்பதே நிலத்தடி நீரை பெருக்கி நிரந்தர தீர்வை அளிக்கும் என்று தெரிவித்தார்

குடுப்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் உணவு பொருட்கள் வழங்கப்படும் என்று மாநில உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

மேலும் கஜ புயலால் பாதிக்கப்பட்டு வீடு இழந்த அனைவருக்கும் வீடு கட்டித் தரப்படும் என்றும் அவர் உறுதி அளித்தார்

புதிய கல்விக் கொள்கை குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விரைவில் நல்ல முடிவு மேற்கொள்வார் என்று தமிழ் வளர்ச்சி தொல்லியல் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் திருவள்ளுர் மாவட்டம் ஆவடி கோவில் பதாகையில் குளம் தூர்வாரும் பணிகளை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் கல்வி கொள்கை குறித்த வரையறுக்கப்பட்ட முடிவுகள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றார்

காவிரி நீர்பிடிப்புப் பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தள்ளது

இவ்வாண்டு நடத்தப்பட்ட தபால்துறை தேர்வை ரத்து செய்ததற்கான நிர்வாக காரணங்கள் என்ன என்பது குறித்து விளக்கமளிக்குமாறு தபால் துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலரசள் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்பிரமணியம் பிரசுத் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு அறிக்கைகளிலும் தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளில் தேர்வு நடத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினர் இந்த வழக்கில் மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனைத்து தபால் துறை தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த தேர்வை எப்படி நடத்துவது என்பது குறித்து மத்திய அரசு ஆவோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அதுகுறித்து விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்நிலையில் நான்காம் கட்ட கலந்தாய்வு இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை நடைபெறுகிறது தூத்துக்குடி பனிமய மாதா தேவாலய திருவிழா வரும் வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது

இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக் கழகத்தின் மாணவர் சேர்க்கைக்கான ஆன் லைன் கலந்தாய்வில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு சேர்க்கைக்கான அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது தஞ்சாவூரில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது நாகையில் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அமைக்க கோரியும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்துவதை கைவிடக்கோரியும் விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் சார்பில் கோரிக்கை மனு அம்மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்கப்பட்டது விளையாட்டுச் செய்கிகள் ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றுக்கு இந்தியாவின் சாய் பிரணீத் முன்னேறியுள்ளார்

கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரன்கிரெட்டி அஸ்வினி பொன்னப்பா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் மனு அட்ரி சுமித் ரெட்டி இணை தோல்வியடைந்தது பி வி சிந்து ஸ்ரீகாந்த் ஹெச் எஸ் பிரணாய் சமீர் வர்மா ஆகியோர் நாளை நடைபெறம் ஆட்டங்களில் பங்கேற்கின்றனர்